இந்தியர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

ஏர் இண்டியாவை தனியார்மயமாக்கும் நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியிருக்கிறார்

புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருப்பதாக அமைச்சர் திரு க பாண்டியராஜன் கூறியிருக்கிறார்

மகளிர் ஹாக்கி அணிகள் தகுதி பெற்றுள்ளன இனி விரிவான செய்திகள் இந்தியப் பொருளாதாரம் மிக வேகமாக வளர்ந்து வருவதாகவும் அதில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் தாய்லாந்தில் அரசுமுறைப் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நேற்று தலைநகர் பாங்காக்கில் இந்திய சமூகத்தினர் மத்தியில் உரையாற்றினார்

இந்தியாவில் பல்வேறு சீர்திருத்தங்களை தமது அரசு செய்து வருவதால்தான் கடந்த மக்களவைத் தேர்தலில் மீண்டும் சேவையாற்ற மக்கள் தங்களுக்கு வாய்ப்பளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் தாய்லாந்து மொழியில் மொழி பெயர்க்கப்பட்ட திருக்குறளை பிரதமர் திரு மோடி வெளியிட்டார் தாய்லாந்து மக்கள் வெற்றிகரமான வாழ்க்கையை நடத்துவதற்கு வழிகாட்டியாக திருக்குறள் அமையும் என்று கூறிய பிரதமர் திருக்குறளின் ஒரு குறளையும் வாசித்தார் தாய்லாந்தில் பிரதமர் ஆசியான் இந்தியா உச்சிமாநாட்டிலும் கிழக்காசிய அமைப்பின் உச்சிமாநாட்டிலும் மண்டல விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டிலும் கலந்து கொள்கிறார் பொதுத்துறை நிறுவனமான ஏர் இண்டியாவை தனியார்மயமாக்கும் நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மத்திய சிவில் விமானப் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிய் பூரி கூறியிருக்கிறார் பிர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தப் பணி வரும் மாதத்திற்குள் முடிவடையும் என்று கூறினார் கடந்த முறை இந்த நிறுவனத்தை விற்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட நடைமுறைகள் தோல்வியில் முடிந்ததாகவும் இம்முறை சுமுகமாக முடிவடையும் என்றும் அவர் தெரிவித்தார் இஸ்ரேலிய மென்பொருளை பயன்படுத்தி அரசியல் கட்சித் தலைவர்கள் பத்திரிக்கையாளர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் ஆகியோரது வாட்ஸ் அப் தகவல்கள் உளவு பார்க்கப்பட்டதாகவும் இதில் மத்திய அரசுக்கு தொடர்புள்ளதாகவும் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தியின் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என்று பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருமதி சோனியாகாந்தியின் அறிக்கை தவறானது என்றும் அதற்கு பிஜேபி கடும் கண்டனம் தெரிவிப்பதாகவும் கூறினார் இந்த விஷயத்தில் அரசு தனது நிலைப்பாட்டை ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டதாகவும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிக்காலத்தில் திரு பிரணாட் முகர்ஜி அப்போது ரானுவத் தலைமை தளபதியாக இருந்த திரு வி கே சிங் ஆகியோரது தொலைபேசி உரையாடலை ஒட்டு கேட்க உத்தரவிட்டது யார் என்றும் திரு ஜே பி நட்டா வினவினார் பொருளாதார மந்தநிலை வேலையின்மை வேளாண்துறை நெருக்கடி ஆகியவற்றை போக்கக் கோரி மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அடுத்த மாதம் தில்லியில் மாபெரும் பேரணி நடத்தப்படும் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது புதுதில்லியில் நேற்று காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி தலைமையில் நடைபெற்ற கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு ரன்தீப் சுர்ஜேவாலா இதனைத் தெரிவித்தார்

துணை முதலமைச்சர் திரு ஓ பன்ளீர் செல்வம் அமெரிக்காவில் மேற்கொள்ள உள்ள பயணத்தின் போது பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருப்பதாக அமைச்சர் திரு க பாண்டியராஜன் கூறியிருக்கிறார் ஆவடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலீடுகளை ஈர்ப்பது தமிழக அரசின் முக்கிய குறிக்கோளாக இருக்கும் என்று கூறினார்

ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு மாநில அரசுதான் பொதுத் தேர்வை அறிவித்துள்ளது என்றும் மத்திய அரசின் அழுத்தத்தினால் அல்ல என்றும் அவர் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் கூறினார் கோவை மாநகரில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் விமான நிலைய விரிவாக்கப் பணியால் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியிருக்கிறார் கோவை தெள்கரை பேரூராட்சிக்கு உட்பட்ட கரடிமடை ஊராட்சி ஒன்றியத்தில் நேற்று நடைபெற்ற முதலமைச்சரின் சிறப்பு குறை தீர்ப்பு முகாமில் பொது மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிப் பேசிய அவர் அமைச்சர்கள் பொது மக்களை நேரில் சந்தித்து மனுக்களைப் பெற வேண்டுமென்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகக் கூறினார் தர்மபுரி மாவட்டத்தில் புதிதாக கலை அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டதால் உயர்கல்வியில் அம்மாவட்டம் சிறந்து விளங்குவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியிருக்கிறார்

பொருளாதார வளர்ச்சி அவசியம் என்றாலும் அது சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு சுந்தரேஷ் கூறியிருக்கிறார் ஈரோட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் மகளிர் நீதிமன்றம் பெருந்துறை மற்றும் அந்தியூரில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட உரிமையியல் நீதிமன்றங்களை நேற்று திறந்து வைத்துப் பேசிய அவர் வளர்ச்சி என்பது வெறும் பணத்தை மட்டும் பொறுத்தது அல்ல இயற்கையோடும் சமுதாயத்தோடும் இணைந்ததாக இருக்க வேண்டும் என்றும் அதுதான் உண்மையான வளர்ச்சி என்றும் கூறினார் வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் மக்களுக்காக சேவை செய்கிறோம் என்ற உணர்வோடு செயல்பட வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு செங்கோட்டையன் நீதிமன்றங்களுக்குத் தேவையான கட்டமைப்பு வசதிகளை மாநில அரசு செய்து தரும் என்று கூறினார்

பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான்கான் பதவிவிலகக் கோரி தலைநகர் இஸ்லாமாபாதில் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன ஜம்மு கஷ்மீர் யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்ற திரு ஜி சி முர்மு நேற்று பாரமுல்லா மற்றும் அனந்த்நாக் மாவட்டங்களில் பல பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார்

தென்காசியை தலைமையிடமாகக் கொண்டு புதிய மாவட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதையடுத்து அதற்கான பணிகளை வருவாய் நிர்வாக ஆணையர் திரு ராதாகிருஷ்ணன் நேற்று ஆய்வு செய்தார் திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லியில் டெங்கு கொசு உற்பத்தியாகும் வகையில் சுகாதாரமின்றி செயல்பட்ட தனியார் தொழிற்சாலையை மூடி நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர்

விளையாட்டுச்செய்திகள் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் ஹாக்கி அணிகள் தகுதி பெற்றுள்ளன

இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி இன்று புதுதில்லியில் உள்ள அருண்ஜேட்லி ஸ்டேடியத்தில் நடைபெற உள்ளது இந்தப் போட்டி இன்று மாலை ஏழு மணிக்குத் தொடங்கும் அணித் தலைவர் விராட் கோலிக்கு ஒய்வு அளிக்கப்பட்டுள்ளதால் ரோஹித் ஷர்மா தலைமையில் இந்திய அணி இந்தப் போட்டியை எதிர்கொள்கிறது அதேநேரத்தில் பங்களாதேஷ் அணியின் முன்னணி வீரர் ஷாஹிப் அல் ஹசேனுக்கு ஐசிசி இரண்டாண்டுகள் தடை விதித்துள்ளதால் இந்தப் போட்டியில் அவர் பங்கேற்கவில்லை

இதேபோட்டியில் அரையிறுதியில் போட்டியில் தோல்வியடைந்த இந்திய வீரர் சதீஷ்குமார் கருணாகரன் வெண்கலப்பதக்கம் வென்றார்